வைத்தார் அயோத்தியில் ராமர்கோவில் கட்டுவதற்கான அறக்கட்டளையை ஏற்படுத்துவதற்கான அறிவிப்பை பிரதமர் இன்று வெளியிட்டார்

காஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர்

பாதுகாப்பு தளவாட கண்காட்சியை இன்று லக்னோவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார்

இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின்கீழ் பாதுகாப்பு தளவாட உற்பத்திக்கு உயர்முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தமிழகம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்பு தளவாடங்களுக்கான உற்பத்தி கூடங்கள் அமைக்கப்படவுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள சிறு குறு நடுத்தர தொழில்நிறுவனங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் அயோத்தியில் ராமர்கோவில் கட்டுவதற்கான அறக்கட்டளை ஏற்படுத்துவதென மத்திய அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சன்னி வக்ஃப் வாரியத்திற்கு ஐந்து ஏக்கர் நிலம் வழங்க உத்தரப்பிரதேச அரசு ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும் பொறுப்பு ராம்ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ர அறக்கட்டளையிடம் ஒப்படைப்பதற்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள மத்திய அரசின் உத்தரவு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது

இந்த அறக்கட்டளை குறித்த அறிவிப்பை நாடாளுமன்றத்தில் இன்று வெளியிட்ட பிரதமருக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் இந்தநாள் நாட்டிற்கு பெருமைதரக்கூடிய மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றும் திரு அமித் ஷா கூறினார் ராமர் கோவில் கட்டுவதற்கு அறக்கட்டளை அமைப்பது தொடர்பாக மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு வரவாற்று சிறப்பு மிக்கது என்றும் அயோத்தியில் ஸ்ரீராமருக்கு கோவில் கட்டுவதற்கான அரசின் உறுதிப்பாட்டை இது வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார் இந்திய தகவல் தொழில்நுட்ப மையங்களுக்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களுக்கான அங்கீகாரத்தை வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது கூட்டுறவு வங்கிகளை வலுப்படுத்த வகை செய்யும் வங்கி ஒழுங்குமுறை சுட்டதிருத்த மசோதாவிற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் ரிசர்வ் வங்கி வகுத்துள்ள வங்கி ஒழுங்குமுறை விதிகளை கூட்டுறவு வங்கிகள் பின்பற்றுவதற்கு இந்த சட்டதிருத்த மசோதா வகை செய்கிறது என்று குறிப்பிட்டார் கூட்டுறவு வங்கிகளில் முதலீடு செய்பவர்களின் நலனை கருத்தில்கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் கரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட சீனாவின் வூகானிலிருந்து இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வந்ததற்காக அப்பணியில் ஈடுபட்ட ஏர்இந்தியா நிறுவனத்தின் பணியாளர்களுக்கு இக்கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டதாகவும் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் கூறினார் வெளிநாட்டவருக்கு சீனாவில் வரும் வழங்கப்பட்டுள்ள இருந்து இ விசா உள்ளிட்ட அனைத்து விசாக்களும் செல்லாது என்று மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி ப்ரீத்தி சுதன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கரோனா வைரஸ் குறித்த உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் இதைத் தெரிவித்த அவர் இந்தியாவில் இருந்து யாரும் சீனாவிற்கு செல்ல வேண்டாம் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார் சீனாவில் இருந்து இந்தியா வர விரும்புவோர் பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் குவாங்ஷோவில் உள்ள துணைத் துதரகங்களை ஷாங்காய் அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சீனாவில் இருந்து கரோனா பாதிப்புடன் கேரளா வந்த இரண்டு மாணவர்களுக்கும் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் கூறினார் காஷ்மீரில் பூநீநகரை அடுத்த பரிம்போரா பகுதியில் இன்று மத்திய ரிசர்வ் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் ஒருவர் உயிருடன் பிடிக்கப்பட்டார் இந்த துப்பாக்கிச் சண்டையில் ஒரு மத்திய ரிசர்வ் பாதுகாப்புப்படை வீரர் வீரமரணம் அடைந்தார் பரிம்போரா சோதனை சாவடியில் பாதுகாப்புப்படை வீரர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தபோது இரண்டு சக்கர வாகனத்தில் வந்த தீவிரவாதிகள் அவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் அப்போது பாதுகாப்புப் படையினர் நடத்திய எதிர்தாக்குதலில் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த மக்கள் மாநாட்டு கட்சியின் தலைவர் திரு ஷாஜித் லோன் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் வாஹித் பாரா ஆகிய இருவரும் விடுவிக்கப்பட்டு வீட்டுக் காவலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இதற்கான அறிவிப்பை ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது

நிர்பயா பாலியல் வள்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட மரணதண்டணையை நிறைவேற்றுவதற்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்ததை எதிர்த்து மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது இதேபோல் தில்லி அரசும் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது முன்னதாக குற்றவாளிகளுக்கான மரணதண்டணையை நிறைவேற்ற விசாரணை நீதிமன்றம் விதித்த தடையை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்தது

பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இன்று கோபிச்செட்டிபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் புதிய கல்விக்கொள்கையை மத்திய அரசு வெளியிட்ட பின்னரே அதுகுறித்து தமிழக அரசு தமது நிலைப்பாட்டை அறிவிக்கும் என்று அமைச்சர் கூறினார்